புதிய மக்களவை உறுப்பினர்கள் நாளையும் நாளை மறுநாளும் பதவியேற்க உள்ளனர்

குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வரும் வியாழக்கிழமை இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றுகிறார்

இதில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு ராம்கோபால் யாதவ் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் தொடங்கவுள்ள நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் உறுப்பினர்கள் நாளை மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்து விவாதிப்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்றுமாலை நடைபெறுகிறது

குஜராத்தில் பிஜேபியின் திரு அமீத்ஷா திருமதி ஸ்மிருதி இராணி பீகாரில் திரு ரவிசங்கர் பிரஸாத் ஒடிஸாவில் ஸமந்தா ஆகியோர் மக்களவை உறுப்பினர்களாகவும் ஒடிஸாவில் பிரதாப் கேசரி கேவ் சௌமிய ரஞ்சன் பட்நாயக் ஆகியோர் உறுப்பினர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டதையடுத்து சட்டமன்ற ஏற்பட்ட மாநிலங்களவை காலியிடங்களுக்காக இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது

புதுதில்லியில் நடைபெற்ற நிதிஆயோக் குழு கூட்டத்திற்குப்பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதன் துணை தலைவர் திரு

சுகாதாரத்துறை இணை அமைச்சர் திரு

கல்விக்கொள்கை புதிய கல்விக்கொள்கை பல்வேறு பிராந்திய மொழிகளின் பாதுகாப்பை உறுதிசெய்வதாக இக்குழுவின் உறுப்பினர் முனைவர் எம்

றீதர் தெரிவித்துள்ளார் பெங்களுருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசியஅவர் பிரதமர் தலைமையிலான தேசிய பள்ளிகள் குழு இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தும் என்றார்

ஸ்டாலின் குறை கூறியுள்ளார்

எடப்பாடி கே

முன்னதாக புதுதில்லியில் நடைபெற்ற நிதிஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற மத்தியஅரசு மானியம் மற்றும் நிதி உதவிகளுக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக ஒதுக்கீடு செய்யவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள குடிநீர் பற்றாக்குறையை போக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் நதிநீர் இணைப்பு திட்டம் குறித்து மத்தியஅரசிடம் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளதாக கூறினார்

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர் திட்ட குழாய்களில் முறைகேடாக தண்ணீர் எடுப்பவர்கள்மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார் தமிழிசை தூத்துக்குடியில் சிறுநீரக பாதிப்பிற்கு தரமான சிகிச்சை அளிக்கும்வகையில் சிறந்த மருத்துவமனைகள் அமைக்கப்படும் என பிஜேபி மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தராஜன் தெரிவித்துள்ளார்

உலகக் கோப்பை போட்டிகளில் இதுவரை பாகிஸ்தானுடன் நடைபெற்ற அனைத்து ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றிபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ரசிகர்களின் உச்சகட்ட எதிர்பார்ப்புகளுக்கிடையே வெற்றியைத் தக்கவைத்துக்கொள்ளும் நோக்குடன் இந்தியாவும் முதல் வெற்றியை பதிவு செய்யும் ஆவலுடன் பாகிஸ்தானும் இன்றைய போட்டியில் களம் இறங்க உள்ளன

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது